முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கூட்டத்தொடர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் பரபரப்பான சூழலில் நாளை தொடங்குகிறது கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் மத்திய அரசு சார்பில் அனைத்துக்கட்சிக்கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது இக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு அருண்ஜேட்லி மாநிலங்களவை எதிர்கட்சித்தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் மூத்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு

ராஜா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சுதீப் பந்தோ பாத்யாயா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளன் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் முறையாக நடைபெற எதிர்கட்சிகள் போதிய ஒத்துழைப்பு நல்கவேண்டும் என்று மத்திய அரசின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாக தெரிகிறது இதனிடையே கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் அனைத்துக்கட்சி கூட்டத்திற்கு இன்று அழைப்பு விடுத்திருக்கிறார் அதேபோல் மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் நாளை அனைத்துக்கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்நிலையில் இக்கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் யுக்திகள் குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு

தேர்தல் சட்டீஸ்கட் மத்தியப்பிரதேசம் ராஜஸ்தான் தெலுங்கானா மிஸோரம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன

முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன

நக்ஸல் பாதிப்பு பகுதிகளில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது

ராஜஸ்தான் மாநிலம் கரன்பூர் தொகுதியில் முறைகேடுகள் காரணமாக மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது

அனைத்து மையங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதோடு கேமராக்கள் மூலம் வாக்கு எண்ணிக்கை கண்காணிக்கப்பட உள்ளது

ராம்நாத் கோவிந்த் நான்குநாள் அரசுமுறை பயணமாக இன்று மியான்மர் புருப்படுகிறார்

மேலும் இந்திய தேசிய படையின் உறுப்பினர்களை சந்திப்பதோடு வெளிநாடுவாழ் இந்தியர்கள் சார்பிலான நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார் நம்நாட்டின் நிதியுதவியுடன் அந்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை ஆய்வு செய்யும் குடியரசுத்தலைவர் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடுகிறார் கடந்த செப்டம்பர் மாதம் பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் சென்றதன் இடையோன தொடர்ச்சியாக இருநாடுகளுக்கு நல்லுறவை அடுத்தக்கட்டத்திற்கு கொண்டுசெல்வதற்கான பேச்சுவார்த்தைகளம் இதில் இடம்பெறும்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

குடும்ப வன்முறை பெண்களுக்கான அரசின் திட்டங்கள் பள்ளிக்கல்லூரிகளில் வழங்கப்படும் உதவித்தொகைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த தொலைபேசி எண்ணில் விளக்கம் பெறலாம்

இந்நிகழ்ச்சியில் துணை அமைச்சர்கள் திரு

கருப்பணன் திரு

செங்கோட்டையன் திருமதி

துரைக்கண்ணு வாய்ஸ் தஞ்சை மாவட்டத்தில் கஜா புயல் நிவாரண பணிகள் அனைத்தும் முடிவடைந்து இன்னும் சில தினங்களில் இயல்பு நிலை திரும்பும் என்று மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு

முன்னதாக திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டியுடன் இணைந்து நாட்டுக்கோழி உற்பத்தி மையம் அமையுமிடத்தை ஆய்வு செய்தார்

இந்நாளையொட்டி சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு

ஜெயக்குமார்

பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வான் அறிவியல் ஆய்வகம் சேலம் மாவட்டம் புதுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளியில் இஸ்ரோ சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வான் அறிவியல் ஆய்வகம் மற்றும் பயிற்சி மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் கும்பாபிஷேகம் நாளை மறுநாள் நடைபெறுவதையொட்டி போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது

ஹாக்கி புவனேஷ்வரில் நடைபெறும் உலககோப்பை ஹாக்கி போட்டியில் இன்றுமாலை நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் சீனாவை எதிர்கொள்கிறது